போனி புயல் வரும் வெள்ளிக்கிழமை ஒடிசா மாநிலத்தில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மத்திய பிரதேச மாநிலம் கோஷங்காபாத் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்பூர் இடங்களில் பிரதமர் திரு

முன்னதாக இன்றுமுற்பகல் உத்தரபிரதேச மாநிலம் அம்பேத்கர் நகரில் உரையாற்றிய பிரதமர் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் ஸ்ரம் தன் யோஜனா திட்டம் நடைமுறைப்படுத்தியதை சுட்டிக்காட்டினார்

ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் திறன்மேம்பாட்டு இயக்கம் உள்ளிட்ட திட்டங்கள் தொழிலாளர்களுக்கு உதவிகரமாக இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் பகுஜன் சமாஜ் உட்பட எதிர்கட்சிகள் தொழிலாளர்களின் நலனுக்காக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சித்தலைவர் திருராகுல் காந்தி இன்று உத்தரபிரதேச மாநிலம் பாராபங்கி சீதாப்பூர் மாவட்டங்களிலும் காங்கிரஸ் பொதுச்செயலர் திருமதி பிரியங்கா காந்தி ராய்பரேலி மற்றும் அமேதியிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் திருராஜ்நாத்சிங் மற்றும் ஐக்கிய ஜனதாதள் தலைவர் திரு நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகின்றனர்

பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா ஆம்ஆத்மி கட்சி தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் சாந்தினிசவுக்கில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் தமிழக பிரச்சாரம் திருப்பரங்குன்றத்தில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நாளை வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார் திமுக தலைவர் திரு

க

மே தினம் உழைப்பாளர் தினமான மே தினம் இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

தொழிலாளர்களுக்கான சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும்

வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோதி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோர் தொழிலாளர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

மே தின தொடர்ச்சி தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற மே தின பேரணியில் கலந்துகொண்டு பேசிய திமுக தலைவர் திரு

க

புயல் தென் கிழக்கு வங்க கடலில் உருவாகியுள்ள

இதனையடுத்து அம்மாநிலத்தில் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது புனித சுற்றுலாத்தளமான பூரியிலிருந்து பக்தர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கே

புயல் மீட்பு பணிகளுக்கு கடற்படையின் கிழக்கு பிராந்திய பிரிவு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது

இதனிடையே புயல் பாதிப்பு ஏற்படக்கூடும் என அஞ்சப்படும் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் விதிமுறைகளை தந்காலிகமாக தளர்த்துவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளாட்சி தோதல் குறித்த கருத்துக்கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரபாகர் தலைமையில் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நாளை நடைபெற உள்ளது இதில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் கலந்துகொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார்

அரியலூர் மாவட்டத்தில் தொடக்க கல்வி பட்டய தேர்வு எழுதும் தனித்தோ்வா்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் நாளையும் நாளை மறுநாளும் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முனைவர் தெரிவித்துள்ளார்

முன்னதாக பெங்களுரில் நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து ராயல்சேலஞ்சா்ஸ் பெங்களுரு புள்ளிகள் அடிப்படையில் ஐ